ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளாா் இலங்கையின் வளர்ச்சியில் இந்தியா எப்போதம் அக்கறை கொண்டிருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார்

அத்துறைக்கான அமைக்சா் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளாா்

இந்தியாவுக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து வலுவான நிலையில் உள்ளது இனி விரிவான செய்திகள் கேரளாவில் மழழ வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிப் இன்று ஆய்வு செய்தார் விமானம் மூலம் அவர் இந்த ஆய்வுப் பணியை மேற்கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இந்த ஆய்வுக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு ராஜ்நாத் சிங் கேரளாவுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று கூறினார் பின்னர் பாதிப்பு குறித்த விவரங்களை உள்துறை அமைச்சர் அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார்

இதற்கிடையே கேரள வெள்ள நிவாரண நிதிக்காக திமுக சார்பில் ஒருகோடி ரூபாயை அக்கட்சியின் செயல் தலைவர் திரு மு க ஸ்டாலின் வழங்கியுள்ளார் இலங்கை தமிழர்களுக்காக மத்திய அரசின் நிதியுதவியுடன் வீடுகள் கட்டித்தரப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் இந்த வீடுகளை பயனாளிகளிடம் ஒப்படைக்கும் நிகழ்ச்சியில் காணொலிக் காட்சி வாயிலாக அவர் உரையாற்றினார் இலங்கையின் வளர்ச்சியில் இந்தியா எப்போதும் அக்கறை கொண்டுள்ளதாக கூறிய பிரதமர் இலங்கைக்கு தேவையான உதவிகளை இந்தியா வழங்கும் என்று தெரிவித்தாா்

இந்நிகழ்ச்சியில் முதன்மை விருந்தினராக அந்நாட்டுப் பிரதமர் திரு ரணில் விக்கிரமசிங்கே பங்கேற்றார் பின்னா் பேசிய அவா் தமது நாட்டிற்கு இந்தியா வழங்கி வரும் பல்வேறு உதவிகளுக்கு நன்றி தெரிவித்தார் கொழும்பு வாரணாசி இடையே நேரடி விமானப் போக்குவரத்து சேவை தொடங்கப்பட வேண்டும் என்ற திரு நரேந்திர மோடியின் விருப்பத்தை தாம் வரவேற்பதாக அவா் கூறினாா் இலங்கை முழுவதும் உள்ள மருத்துவமனைகளில் இந்திய உதவியுடன் கடந்த மாதம் ஆம்புலன்ஸ் சேவை தொடங்கப்பட்டதை அவர் அப்போது நினைவுகூர்ந்தார்

பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளாா் பீஹா் தலைநகர் பட்னாவில் பல்வேறு ரயில் திட்டங்களை அவர் இன்று தொடங்கி வைத்தார்

வேலைவாய்ப்புகளில் வெளிப்படைத் தன்மையை பராமிக்கும் வகையில் நடவடிக்கைள் அனைத்தும் கணினிமயமாக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார்

பியூஷ் கோயல் தெரிவித்தார் ராக்சுவல் நராகத்தியாகஞ்ச் இடையேயாள அகல ரயில் பாதை மற்றும் பயனியர் ரயில் சேவையையும் அவர் இன்று காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைத்தார் ரயில் பயணிகளின் வசதிகளுக்காக பல்வேறு திட்டங்களையும் அமைச்சர் இன்று தொடங்கி வைத்தாா் திருத்தியமைக்கப்பட்ட குற்றவியல் சட்டத்திற்கு குடியரசுத்தலைவா் திரு ராம்நாத் கோவிந்த் இன்று ஒப்புதல் வழங்கினார்

இந்த அவசர சுட்டத்திற்குப் பதிலாக குற்றவியல் சுட்டத்தில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு நாடாளுமன்ற மழைக்காலக் கூட்டத்தொடரில் ஒப்புதல் பெறப்பட்டது

நாடாளுமன்ற மழைக்காலக் கூட்டத்தொடரில் தாக்கல் செய்யப்பட்ட டி

தடயவியல் மசோதா அடுத்த கூட்டத்தொடரில் நிறைவேற்றப்படும் என்று மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத் துறை அமைச்சா் திரு ஹாஷ்வா்தன் நம்பிக்கை தெரிவித்துள்ளாா் ஹைதராபாத்த்தில் டி

தடயவியல் துறைக்கான வளாகத்தை அமைச்சா் இன்று தொடங்கி வைத்தார் பின்னா் செய்தியாளா்களிடம் பேசிய அவா் இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டபின் டி

ஏ தடயவியல் ஒழுங்குமுறை வாரியம் அமைப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று கூறினார் பஞ்சாப் மாநிலம் ஃபெரோஸ்பூர் மாவட்டத்தில் உசைனிவாலா எல்லைப் பகுதியில் கட்டப்பட்டுள்ள புதிய பாலத்தை பாதுகாப்புத்துறை அமைச்ச் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று நாட்டிற்கு அர்ப்பணித்தார்

நபர்களிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக புலனாய்வு அமைப்பின் அந்த செய்தித்தொடர்பாளர் தெரிவிக்கிறார் தீவிரவாத நடவடிக்கைகளில் ஈடுடட இந்திய இளைஞர்களுக்கு பயிற்சி அளிப்பதில் ஐஎஸ்ஐஎஸ்

இப்பகுதியில் பயங்கரவாதிகள் பதுங்கியிருப்பதாக கிடைத்த தகவலின்பேரில் பாதுகாப்புப் படையினா் நேற்று நள்ளிரவு முதல் தேடுதல் நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தபோது இருதரப்பினருக்கும் இடையே இந்த சண்டை நடைபெற்றதாக பாதுகாப்பு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன

சுதந்திர தின நிகழ்ச்சியையை ஒட்டி பயங்கரவாதிகள் நாச வேலையில் ஈடுபட திட்டமிட்டிருந்ததாக உளவுத்துறை தகவல்கள் தெரிவிக்கின்றன உத்தரப்பிரதேசத்தில் பெய்துவரும் களமழை காரணமாக மாநிலத்தின் பல்வேறு பகுதிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன முக்கிய நதிகளில் அபாய அளவைத் தாண்டி வெள்ளம் கரைபுரண்டு ஒடுவதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன

தராய் மற்றும் மாநிலத்தின் கிழக்குப் பகுதிகளில் தொடர்ந்து பெய்துவரும் மழை காரணமாக பல்வேறு கிராமங்களில் வெள்ளம் சூழ்ந்துள்ளது காங்ரா ஆற்றில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கு காரணமாக கோண்டா பாரபங்கி பஹ்ரைச் ஃபைசாபாத் மற்றும் மௌவ் மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன

வாளிலை ஆய்வு எமயத்தின் அதிகாரி திரு சரண்சிங் அகில இந்திய வானொலிக்கு அளித்த பேட்டியில் ஜம்மு கஷ்மீா ஹிமாச்சலப்பிரதேசம் உத்தரகாண்ட் உத்தரப்பிரதேசம் கேரளா ஒடிசா கடலோர க்நாடகா சத்தஷ்கா் மற்றும் வடகிழக்கு மாநிலங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என்று தெரிவித்தாா் பருவமழை உச்சகட்டத்தை எட்டியுள்ளதை அடுத்து பல்வேறு மாநிலங்களில் நல்ல மழை பெய்துள்ளதாக தெரிவித்துள்ளார்

சிவன் தெரிவித்துள்ளார்

சுரேஷ்பிரபு இன்று தொடங்கி வைத்தாா்

இந்தியாவுக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து வலுவான நிலையில் உள்ளது